வழங்குவதிலும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

புரட்சியை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சீபிஐ விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

குடிசைப்பகுதிகள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவெடுக்க வேண்டும் என்பதில் அரசு அக்கறையுடன் செயல்படுவதாக மாநில துணை முதலமைச்சர் திரு த ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார்

பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதிலும் அவர்களுக்கு சம அந்தஸ்து வழங்குவதிலும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

நமது பாரம்பரியமாக உள்ளதாகக் கூறினார் நலிவடைந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் இந்த ஆணையம் பெருமளவு பங்காற்றியிருப்பதாகக் கூறினார் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் நாட்டில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகக் கூறினார் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் வேலைவாய்ப்புத் திட்டம் செல்வமகள் சேமிப்புத் திட்டம் போன்றவை மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காகவே செயல்படுத்தப்பட்டதாகத் தெரிவித்தார் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் வகையிலும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு தொலை நிலை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் மாற்றுத் திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகக் கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய நீதித்துறை தகவல்களுக்கான கட்டமைப்பை உருவாக்கியதாகக் குறிப்பிட்டார் இந்த விழாவின் போது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் இணையதளத்தில் மாற்றுத் திறனாளிகளும் புகார் அளிப்பதற்கு புதிய வசதியை பிரதமர் தொடங்கிவைத்தார் இத்தினத்தையொட்டி சிறப்பு அஞ்சல் தலையையும் உறையையும் பிரதமர் வெளியிட்டார் விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மனித உரிமைகள் மட்டுமல்லாது விலங்குகளுக்கான உரிமைகளை பாதுகாப்பதிலும் இந்தியா முக்கிய நாடாக விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார் விழாவில் உரையாற்றிய தேசிய மனித உரிமைகள் ஆணையத் தலைவர் திரு ஹெச் எல் தத்து மனித உரிமைகள் ஆணையத்தின் செயல்பாடுகள் காரணமாக உரிமை மீறல்கள் தொடர்பான புகார் அதிகரித்துள்ளதாகத் தெரிவித்தார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் ஆரோக்கிய திட்டம் மருத்துவ சேவையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் பெரும்பாலான மக்களுக்கு குறைந்த செலவில் சிறப்பான தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் மருத்துவக் கல்வியில் புதுமையை புகுத்தவும் நோயாளிகள் சாா்ந்த ஆராய்ச்சி மக்களின் சுகாதாரம் உயர்ந்த சேவை போன்றவற்றை தொலைநோக்கு சிந்தனையாகக் கொண்டு இலக்கு நிர்ணயித்து மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ளவர்கள் பயன்பெறுவதற்கு ஏதுவாக மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜெ பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்வி நிறுவனத்தில் பேசிய அவர் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு கவனத்தடன் இருப்பதாகத் தெரிவித்தார் இத்துறையில் போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் அவர்களுக்கான கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவம் தொடர்பான அனைத்து துறைகளின் மூலமாகவும் நோயாளிகளுக்கு தரமான சேவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் நாட்டில் பத்து கோடி மக்களுக்கு அதிகபட்சமாக குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அரசு மருத்துவமனைகள் அல்லது அரசால் பட்டியலிடப்பட்ட மருத்துவமனைகளில் இந்த வசதிகள் கிடைக்கும் என்றும் ஆரம்ப சுகாதார சேவைக்கு ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் திருச்சியிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மத்திய விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் இதுதொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் சிவில் விமானப் போக்குவரத்து துறையின் உயரதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்திருப்பதாகவும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு உட்பட்ட அமைப்புகளில் விபத்து குறித்து விசாரிக்க சிறப்பு இயக்குனர் அடங்கிய குழுவை அந்த நிறுவனம் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் பயணியர் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை இந்தக் குழு ஆய்வு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் திருச்சியிலிருந்து இன்றுகாலை புறப்பபட்டார் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் விமான நிலையத்தின் சுவரில் மோதியபடியே பறந்தது விமானத் துறை அதிகாரிகளிடம் பேசிய விமான ஒட்டுநர் எவ்வித பாதிப்பும் இல்லை என்று கூறிய பிறகே அனுமதி வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கொச்சியில் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டது பயணிகள் அனைவரும் பத்திரமாக இறக்கப்பட்ட பின்னர் அவர்கள் துபாய்க்கு அனுப்பிவைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

அவரது பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் திரு ஷின்சோ அபேயை சந்தித்து இருதரப்பு மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் இந்திய பசிபிக் மண்டலம் மட்டுமல்லாது அமைதியையும் வளர்ச்சியையும் அடிப்படையாகக் கொண்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இருநாட்டுத் தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் தமிழக நெடுஞ்சாலை துறைக்கான டெண்டர் ஒதுக்கியதில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஆரம்பக் கட்ட விசாரணையை மூன்று மாதத்திற்குள் முடிக்குமாறும் முகாந்திரம் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி கூறியுள்ளார் விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக வழக்கு சிபிஐ க்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தமிழகம் குடிசைப்பகுதிகள் இல்லாத மாநிலமாக உருவெடுக்க வேண்டும் என்பதில் அரசு அக்கறையுடன் செயல்படுவதாக மாநில துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர்

இதற்கான கொள்கை வகுக்கப்பட்டு உள்ளதாகவும் முறைகேடுகள் களையப்பட்டு சீரான முறையில் நெறிமுறைகள் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பழமையான நகர்ப்புற மற்றும் மாநகர திட்டமிடும் சுட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறிய அவர் குடியிருப்புகள் கட்டுவதற்கு ஒற்றைச்சாளர முறை பின்பற்றப்படுவதாகக் கூறினார் அனைவருக்கும் வீடு திட்டத்தின்கீழ்

கடனுடன் கூடிய மானிய திட்டத்தின்கீழ்

தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி வருவதாகக் கூறினார்

மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்களில் ரயில்வே பாதுகாப்புத்துறை மற்றும் மத்திய பொது நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த அலுவலகங்கள் பயன்படுத்தாத நிலங்களை மாநில அரசுக்கு மீண்டும் வழங்குமாறு அறிவுறுத்த வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்தார் திருப்பூர் மாவட்டத்தில் பிரதமரின் முத்ரா வங்கித் திட்டத்தின் மூலம் வங்கியில் கடன் பெற்று பனியன் விற்பனை தொழிலில் ஈடுபட்டு வருவதாக பயனாளி சரவணன் தெரிவித்துள்ளார்

முன்னதாக டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றிபெற்றது